சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் தமிழக அரசின் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை சுட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது நிதித்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் காலை பதினோரு மணியளவில் இதனை தாக்கல் செய்கிறார் தமிழக சுட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற உள்ளதால் புதிய அரசு பொறுப்பு ஏற்கும் வரையிலான காலத்தில் ஏற்படக்கூடிய அரசின் செலவினங்களுக்காக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது மேலும் மறைந்த தலைவர்கள் வ உ சிதம்பரனார் டாக்டர் பி சுப்பராயன் ஒமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆகியோின் திருவுருவப் படங்களை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்க உள்ளார் விழுப்புரத்தில் டாக்டர் ஜெ ஜெயலலிதா பல்கலைக் கழகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தாா்

விபத்தில்லா பட்டாசு தயாரிப்பு குறித்து பால்வளத் துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி பட்டாசு ஆலை உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

தொழிலாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகளை உள் வாடகைக்கு விட கூடாது பாதுகாப்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது மேலும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் விதிமுறைகளை மீறக்கூடாது எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி பசுமை பட்டாசு தயாரிக்க அனைவரும் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது பென் குழந்தைகள் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே செல்வமகள் சேமிப்புத் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

முதிா்வு தொகை வழங்கப்படும் என்று அமைச்சா் கூறினாா் இந்த நிதி திருமணம் மற்றும் உயர்கல்வி செலவுகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஒலைப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சியில் பேசிய அவர் விசைத்தறி தொழிலுக்கு தேவைப்படும் மூலப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் ஜி எஸ் டி வரிவிதிப்பு காரணமாக நெசவாள்கள் நெருக்கடிக்கு ஆளாகியிருப்பதாக கூறினார் இதேபோன்று சங்ககிரி பகுதியில் மேம்பாலம் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதே தவிர அவை செயல்படுத்தப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுதினம் கோவையில் கலந்துகொள்ளும் மாநாட்டில் பிஜேபி யினர் மட்டுமே பங்கேற்க இருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் பிஜேபி தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் இந்த மாநாட்டிற்கு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றார் வேளாண் சீாத்திருத்தங்களை முன்மொழிந்ததே முந்தைய காங்கிரஸ் அரசுதான் என்றும் அவா் கூறினாா்

இந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் ஷியாம்பிரசாத் முகா்ஜி மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார்

கூட்டத்தில் பேசிய திரு அமித் ஷா தடுப்பூசி பணிகள் குறித்து மனநிறைவு தெரிவித்ததுடன் இந்தப் பணிகள் தொடர்ந்து சுமூகமாக மேற்கொள்ளப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

சென்னையில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் பிரதமா் திரு நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்க இருப்பதாக கூறினார்

குறு நடுத்தர தொழில் துறை அமைச்சா் திரு நிதின் கட்கரி நேற்று திறந்து வைத்தாா் நாட்டில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் ஒவ்வொன்றும் தவா ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் வலியுறுத்தியுள்ளார்

ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதியளித்துள்ளது